எடப்பாடி கே

தமிழகத்தில் இந்த வைரஸ் தொற்றினால் ஒருவர் கூட உயிரிழக்காத வண்ணம் உன்னிப்பாக நிலைமையை ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் எடுக்கப்படும் என கூறினார் இந்நோய் அறிகுறிகளுக்கு அஏற்ற சிகிச்சை அளிக்கும் வகையில் போதிய மருந்துகள் கைவசம் இருப்பில் வைத்திருக்கவும் அனைத்து அரசு பொது மருத்துவமனைகளிலும் போதிய தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகள் அமைக்கவும் நடவடிக்கை எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் வீடுகளுக்குள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நபர்கள் வெளியே வராதவண்ணம் தடுக்க ஏதுவாக அவர்களின் வீட்டு கதவுகளில் லேபிள் ஒட்டப்படும் என்றும் நோய் பரவுவதை தடுக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் அவசியம் ஆகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்தியாவசிய பொருட்கள் விற்பதற்கு தடைகள் ஏதும் இல்லை என்ற போதிலும் அதிக அளவில் கடைகள் முன்பு கூட்டம் கூடுவதை தவிர்க்க ஆவன செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார்

மேலும் இந்நோய் குறித்த வதந்திகளை பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார்

எடப்பாடி கே

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் பேரவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதில் அளித்த அவர் தற்போது நிலவும் மருத்துவ சூழல்களை கருத்தில் கொண்டு மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையத்தின் மூலம் பணி நியமனங்கள் உடனடியாக மேற்கொள்ளப்படுகிறது என்றார்

இதுதொடர்பான கடிதத்தை சட்டப்பேரவை தலைவர் திரு

இந்நிலையில் சட்டப்பேரவை தலைவர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தை கூட்டினார்

அதில் நாளைமுதல் இம்மாதம் வரை அவையில் சம்பிக்கப்படுவதாக இருந்த அரசின் பல்வேறு துறை முன் பண மானியக்கோரிக்கைகள் அரசின் சட்டமுன் வடிவுகள் ஆகியவை அனைத்தும் நாளையே அவையில் தாக்கல் செய்யப்பட்டு விவாதித்து வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு நிறைவேற்றப்படும் என அவர் குறிப்பிட்டார் அத்தீர்மானம் எதிர்ப்பு ஏதுமின்றி குரல்வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியதாக சட்டப்பேரவை தலைவர் திரு தனபால் அறிவித்தார் இதனை தொடர்ந்து நடப்பு கூட்டத்தொடர் நாளையுடன் நிறைவடைகிறது பிரதமர் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மக்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திரமோதி கவலை தெரிவித்திருக்கிறார் மாநில அரசுகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி தங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளா் மக்கள் விதிமுறைகளை பின்பற்றுவதை மாநில அரசுகள் உறுதிசெய்ய வேண்டும் என்றும் அவர் டிவிட்டரில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்

இன்றுமாலை வர்த்தக பிரதிநிதிகளுடன் வணிக நிலவரங்கள் குறித்து அவர் ஆலோசனை கலக்கிறார்

பொன்னையா தெரிவித்திருக்கிறார்